தலைப்புச் செய்திகள் தொற்றா நோய்களை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் இந்தியா முன்னிலை வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் வெளிநாடு இந்தியர்களுக்கு தபால் வாக்கு செலுத்துவதற்கான வசதியை ஏற்படுத்தி தர இயலாது என மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத் துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் மரபியல் மாறுபாடுகளுடன் கூடிய கொரோனா வைரஸ் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக மரபியலுக்கான இந்திய கொரோனா கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது கொரோனா வைரஸ் தொற்றுக்கு எதிராக உள்ள ஒரே ஆயுதமான தடுப்பூசியை அனைவரும் போட்டுக் கொள்ளவேண்டும் என துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டுள்ளார் தொற்றா நோய்களை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் இந்தியா முன்னிலை வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதில் இந்தியா அக்கறை கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையே தொற்றா நோய்களை தடுப்பதில் இந்தியா மேற்கொண்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் பாராட்டு தெரிவித்துள்ளது இதுபோன்ற நடவடிக்கைகளை உலகின் பிற நாடுகளுக்கும் எடுத்துச் செல்ல இந்தியா ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும் அந்த நிறுவனம் கேட்டுக் கொண்டுள்ளது வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு தபால் வாக்கு செலுத்துவதற்கான வசதியை ஏற்படுத்தி தர இயலாது என மத்திய அரசு தெரிவித்துள்ளது மக்களவையில் இதுதொடர்பாக எழுத்து மூலம் பதில் அளித்த மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத் துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்கள் தபால் மூலம் வாக்களிப்பது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகத்துடன் ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்கள் மின்னனு முறையில் வாக்களிப்பது தொடர்பாக தேர்தல் ஆணையம் விதிகளை மாற்றியமைப்பதற்கு உத்தேசித்துள்ளதாகவும் தெரிவித்தார் இந்தியாவில் மரபியல் மாறுபாடுகளுடன் கூடிய கொரோனா வைரஸ் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக மரபியலுக்கான இந்திய கொரோனா கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது

வெளிநாடுகளில் இருந்து வருபவர்களிடம் எடுக்கப்பட்ட மாதிரிகளின் பரிசோதனை முடிவுகளுடன் கடந்த டிசம்பர் மாதம் மகாராஷ்டிராவில் இருந்து பெறப்பட்ட மாதிரிகளின் பரிசோதனை முடிவுகளை ஒப்பிட்டு பார்த்த போது கொரோனா வைரஸ் மரபியலில் மாறுபாடுகள் அதிகரித்து இருப்பது தெரியவந்துள்ளது இந்திய கடலோரக் காவல் படையின் வஜ்ரா ரோந்துக் கப்பலை ராணுவ தளபதி ஜெனரல் பிபின் ராவத் இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார் சென்னை அருகே உள்ள காட்டுப்பள்ளியில் நடைபெற்ற இவ்விழாவில் பேசிய அவர் இந்த வஜ்ரா ரக ரோந்துக் கப்பலில் அதிநவீன தொலைதொடர்பு சாதனங்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் சக்தி வாய்ந்த பாதுகாப்பு சாதனங்களும் ஆயுதங்களும் பொருத்தப்பட்டு அதிநவீன வசதிகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் இந்த கப்பலில் ஹெலிகாப்டரை ஏற்றி இறக்கும் வசதி உள்ளது என்றும் தெரிவித்த அவர் கடலில் ஏற்படும் எண்ணெய் கசிவை அகற்றுவதற்கான தொழில்நுட்பமும் இந்த ரோந்துக் கப்பலில் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தூத்துக்குடி பகுதியில் பணிகளை மேற்கொள்ளும் இந்த கப்பல் இந்திய கடல் பாதுகாப்பில் மேலும் ஒரு மைல் கல்லாக திகழும் என்றார் கொரோனா வைரஸ் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் புதுடெல்லியில் ஹோலி ஷப் ஈ பாரத் நவராத்திரி மற்றும் இதர பண்டிகைகளை கொண்டாடுவதற்கு டெல்லி அரசு தடை விதித்துள்ளது பொது இடங்களில் திருவிழாக்களை நடத்தவும் மக்கள் கூட்டமாக கூடுவதை தடுக்க வேண்டும் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது இதற்கிடையே டெல்லி விமான நிலையம் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையங்களில் கொரோனா வைரஸ் தொற்றை கண்டறியும் ஆர்டிபிசிஆர் பரிசோதனைகளை மேற்கொள்ள அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது பொது இடங்களில் முக கவசம் அணியாதவர்கள் தனி மனித இடைவெளியை கடைபிடிக்காதவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் டெல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சத்யேந்திர ஜெயின் தெரிவித்துள்ளார் புதுவை அரசும் பிள்ளையார்குப்பம் மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரியும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள கொரோனா தடுப்பூசி முகாமை இன்று காலை துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடக்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு எதிரான ஒரே ஆயுதமாக தடுப்பூசி இருப்பதாகவும் இதை அனைவரும் போட்டுக் கொள்ள முன் வரவேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார்

இந்த தடுப்பூசிமுகாமை ஏற்பாடு செய்த புதுவை அரசின் சுகாதாரத்துறை ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரியை அவர் பாராட்டினார்

மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தேர்தல் பொது பார்வையாளர்கள் மற்றும் துணை மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு சக்திவேல் ஆகியோரும் கலந்து கொண்டனர்

யாசம் லட்சுமி நாராயண ரெட்டி தெரிவித்துள்ளார்

இந்த ஆய்வுக் கூட்டங்களின் போது சம்பந்தப்பட்ட தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அல்லது அவர்களின் முகவர்கள் தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி தங்களது தேர்தல் செலவினக் கணக்குகளை சமர்பிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் அவர்களுக்கான தேதி மற்றும் நேரமும் அறிவிக்கப்பட்டுள்ளன

தமிழகத்தில் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி திரு பழனிசாமி கரூர் திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றார் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு

பன்னீர்செல்வம் சேலம் தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த தொகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார்